நாடாளுமன்றபட்ஜெட் கூட்டத்தொடர் இன்றுதொடங்குகிறது நடப்பு ஆண்டிற்கானமுதல் கூட்டத்தொடர் இது என்பதால் குடியரகத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் உரையாற்றுகிறார் பொருளாதாரஆய்வறிக்கையும் இன்றுசமர்ப்பிக்கப்படுகிறது மத்தியநிதியமைச்சர் திருமதிநிர்மலாசீதாராமன் நிதியாண்டிற்கானபட்ஜெட்டைநாளைதாக்கல் வரும் செய்கிறார் இரண்டுகட்டங்களாக இந்தபட்ஜெட் கூட்டத் தொடர் நடைபெறவுள்ளது

குடியுரிமைதிருத்தசட்டம் உள்ளிட்டபல்வேறுபிரச்சனைகளைழுப்பஎதிர்க்கட்சிகள் முடிவு செய்துள்ளன இதற்கிடையே எதிர்க்கட்சிகள் எழுப்பும் எந்தஒருபிரச்சனைகுறித்தும் விவாதிக்கமத்திய அரசுதயாராகஉள்ளதாகபிரதமர் திருநரேந்திரமோடிகூறியுள்ளார் பட்ஜெட் கூட்டத் தொடர் சுமூகமாகநடைபெறுவதைஉறுதிசெய்வதற்காகநேற்று புதுதில்லியில் நடைபெற்றஅனைத்துகட்சிக் தலைவர்கள் கூட்டத்தில் அவர் இவ்வாறுகூறினார் இந்தகூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாகஅமைவதைஅனைவரும் உறுதிசெய்யவேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார் மக்களவைதலைவர் திருஒம் பிர்லாதலைமையிலும் அனைத்துக்கட்சிகூட்டம் நடைபெற்றது இந்தகூட்டத்தொடர் சுமூகமாகநடைபெறஅனைத்துகட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்கவேண்டும் என்று இந்தகூட்டத்தில் திருஒம் பிர்லாகேட்டுக்கொண்டார் இந்நிலையில் இந்தகூட்டத்தொடரில் மேற்கொள்ளவேண்டியஅணுகுமுறைகுறித்துவிவாதிப்பதற்காகஎதிர்க்கட்சிதலைவர்கள் நாளை புதுதில்லியில் கூடி ஆலோசனைநடத்தஉள்ளனர் இதற்கிடையேநாளைசமர்ப்பிக்கப்படவுள்ளமத்தியபட்ஜெட் எதிர்பார்ப்புகள் குறித்தபொதுமக்கள் பல்வேறுகருத்துக்களைதெரிவித்துள்ளனர்

தொழில்துறையின் வளர்ச்சிக்காகதமிழகஅரசுபல்வேறுநடவடிக்கைகளைமேற்கொண்டுவருவதாகமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளார் சென்னையில் நடைபெற்ற இந்தியதொழில் கூட்டமைப்பின் ஆண்டுவிழாவில் நேற்று பங்கேற்றுஅவர் பேசினார்

தாக்குதல் தொடர்பாகமேற்கொள்ளவேண்டியமுன்னெச்சரிக்கைநடவடிக்கைகள் வைரஸ் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாகவிவாதிக்கப்பட்டது சீனாவிலிருந்துகேரளாதிரும்பியமாணவிஒருவருக்குகொரோனாவைரஸ் இதற்கிடையே தாக்குதல் உறுதிசெய்யப்பட்டுள்ளது

தமிழகத்திலும் கொரோனாவைரஸ் தொடர்பானகண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுஉள்ளன

சீனாவிலிருந்துசென்னைதிரும்பியதமக்குஉரியசோதனைகள் நடத்தப்பட்டதாகமருத்துவமாணவர் கர்ணாளமதசெய்தியாளரிடம் தெரிவித்தார்

கரூரில் பாசனவாய்க்காலில் படர்ந்துள்ளசெடிகளைஅகற்றுவதுகுறித்தமாநிலஅமைச்சர் திருளம் ஆர் விஜயபாஸ்கர் அதிகாரிகளுடன் நேற்றுஆய்வு மேற்கொண்டார்

தஞ்சாவூர் பெரியகோவில் குடமுழுக்குவிழாவிளைமுன்னிட்டுநம்ம தஞ்சைஎன்றசெயலியைஆட்சியர் திருகோவிந்தராவ் நேற்றுஅறிமுகம் செய்தார்

இந்தியா நியுஸிலாந்து இடையேயானநான்காவதுடிவெண்டிடிவெண்டிகிரிக்கெட் போட்ட இன்றுவெலிங்டனில் நடைபெறவுள்ளது

ஐந்தாவதுமற்றும் இறுதிப் போட்டிநாளைமறுநாள் நடைபெறவுள்ளது இந்தியா இங்கிலாந்து ஆஸ்திரேலியாஆகியநாடுகள் பங்கேற்கும் முத்தரப்பு மகளிர் டிவெண்டிடிவெண்டிகிரிக்கெட் போட்டி இன்று ஆஸ்திரேலியாவில் தொடங்குகிறது முதல் போட்டியில் இந்தியா இங்கிலாந்தைஎதிர்கொள்கிறது